கார்டுமுறையிலேயேதொடர்ந்தரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படும் என்றஉணவு அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார்

வடமாவட்டங்களில் அடுத்த இரண்டுநாட்களுக்குமழைபெய்யவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுமும்பை கொல்கத்தாஅணிகள் மோதுகின்றன

உணவுப் புரட்சியைகொண்டுவரும் அரசின் முயற்சிகளுக்குநாடுமுழுவதும் உள்ளவிவசாயிகளின் பங்களிப்பு முக்கியமானதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

நியாயவிலைக் கடைகளில் கைவிரல் ரேகைபதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேனிங் முறையிலேயேதொடர்ந்தரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றஉணவுத்துறைஅமைச்சர் திருகாமராஜ் தெரிவித்துள்ளார்

கைவிரல் ரேகைபதிவு முறையில் உள்ளசிக்கல்கள் ஆறு மாதகாலத்திற்குள் சரிசெய்யப்பட்டுமீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றுஅமைச்சர் திருகாமராஜ் கூறினார் மத்தியஅரசுஅறிவித்துள்ளஊரடங்கு தளர்வின்படிதமிழகத்தில் திரையரங்குகளைதிறப்பதற்கானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவருவதாகசெய்திமற்றும் விளம்பரத்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடிமாவட்டம் கோவில்பட்டயில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஒருவாரத்திற்குள் திரையரங்குகளைதிறப்பதுகுறித்துநல்லமுடிவு எடுக்கப்படும் என்றுகூறினார் கேளிக்கைவரிகுறைப்பு பராமரிப்பு கட்டணம் உயர்வு எனதிரையரங்குகளுக்குபல்வேறுசலுகைகளைஅரசுவழங்கியுள்ளதாகவும் திருகடம்பூர் ராஜூ தெரிவித்தார்

தமிழகத்தின் வடமாவட்டங்களில் இரண்டுநாட்களுக்குமழைபெய்யவாய்ப்பு அடுத்த உள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்தார்

அண்ணாபல்கலைக்கழகதுணைவேந்தர் மத்தியஅரசுக்குதன்னிச்சையாககடிதம் திருசூரப்பா அனுப்பியதுகுறித்துவிளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அதுகிடைத்தவுடன் மாநிலஅரசுஉரியநடவடிக்கைஎடுக்கும் என்றும் திருஅன்பழகன் தெரிவித்தார் அண்ணாபல்கலைக்கழகத்திற்குடயர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விவகாரத்தில் அதன் துணைவேந்தர் திருகுரப்பாசுதந்திரமாகசெயல்படவிரும்புவதாகபிஜேபிமாநிலத் தலைவர் திருமுருகன் கூறியுள்ளார் இன்றுசெய்தியாளர்களிடம் சென்னையில் பேசியஅவர் துணைவேந்தருக்குஎன்னஅதிகாரம் உள்ளதோஅதைஅவர் பயன்படுத்திவருவதாககூறினார் துணைவேந்தரைபதவிநீக்கம் செய்யவேண்டும் என்றுகூறுவதுசரியல்லஎன்றும் திருமுருகன் தெரிவித்தார்

இந்நாளையொட்டி துத்துக்குடிமாவட்டம் கயத்தாறில் கட்டபொம்மன் துக்கிலிடப்பட்ட இடக்கில் அமைந்துள்ளசிலைக்குமாநிலஅமைச்சர் திருகடம்பூர் ராஜு மாலைஅணிவித்தமரியாதைசெலுத்தினார் பாஞ்சாலங்குறிச்சிநினைவு கோட்டையில் அமைந்துள்ளஅன்னாரதுஉருவச்சிலைக்குஅரசுஅதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மாலைஅணிவித்தமரியாதைசெலுத்தினர்

கோயம்பேடு அங்காடியில் மேற்கொள்ளப்பட்டுவரும் பராமரிப்புப் பணிகள் முடிவடைந்ததும் படிப்படியாக இதர அங்காடிகள் திறக்கப்படும் எனமாநிலஅரசுசார்பில் இன்றுநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது

திட்டத்தின்கீழ் மேம்படுத்தப்பட்டுவரும் வேலூர் விமானநிலையம் மத்தியஅரசின் உதான் அடுத்தஆண்டுஏப்ரல் மாதத்திற்குள் திறக்கப்படும் என்றுமாவட்டஆட்சியர் திருசண்முககந்தரம் கூறியுள்ளார் உலகஉணவு தினத்தைமுன்னிட்டுநெல்லைமாவட்டஆட்சியர் வளாகத்தில் இன்றுபாரம்பரியஉணவு கண்காட்சிநடைபெற்றது

வடகிழக்குபருவமழையைஎதிர்கொள்ளசென்னைமாநகராட்சிதயாராக இருப்பதாகஅதன் ஆணையர் திருபிரகாஷ் தெரிவித்துள்ளார்

இப்போட்டி அபுதாபியில் இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது